வேளாண் துறையினர் ச மகாலத் தொழில்நுட்பங்களை ஏற்று பயன்பெற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது ஜிப்மர் பொறுப்பு புதுவையில் இயக்குநராக டாக்டர் ஆர்பி சுவாமிநாதன் பொறுப்பேற்றுள்ளார் பிரதமர் திரு

ஜமைகா மற்றும் நெதர்லாந்து பிரதமர்களையும் ஐரோப்பிய கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களையும் அவர் சந்திக்கிறார் இதற்கிடையே பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி நியாயமான சமத்துவ ஜனநாயக உலக ஒழுங்கு ஒன்றை படைப்பதில் ஒருங்கிணைந்து பாடுபட பிரிக்ஸ் நாடுகள் மறு உறுதி பூண்டுள்ளன

நரேந்திரமோடி மற்றும் இதர பிரிக்ஸ் தலைவர்கள் சாதாரண முறையில் நடத்திய கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது

புஷ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

புஷ் வலுவான இந்தோ அமெரிக்க உறவுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர் என்றும் அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் இரங்கல் அவர் கூறியுள்ளார்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

பிரதமரின் நீர்ப்பாசனத் திட்டம் பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் போன்ற திட்டங்களால் விவசாயிகளின் நிலை உயரும் என்றும் அவர் கூறினார்

ராஜ்நாத் சிங் தொடக்கி வைக்கிறார் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு கென்னத் ஜஸ்ட்டர் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் பங்கேற்கிறார்

முப்படைகளே நாட்டின் மிகப்பெரிய கவுரவம் என்றும் முப்படையினரின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை போற்றும் கடமை மக்களுக்கு இருப்பதாகவும் வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

புதுடில்லியில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு கலந்து கொண்டார் எல்லை பாதுகாப்பில் மட்டுமின்றி பேரிடர் நிவாரணம் அமைதி காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளிலும் எல்லை பாதுகாப்புப் படையினர் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதர துறைகளைப் போல தகவல் தொழில்நுட்பத்தின் திறன்களை எல்லை பாதுகாப்புப் படையினரும் நன்கு பயனப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் எல்லை பாதுகாப்புப் படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு

எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக மக்கள் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை வரியுறுத்தும் வகையிலான உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது எய்ட்ஸ் நோய்க்கு பலியானவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையிலும் எய்ட்ஸ் வாழ்பவர்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது புதுடில்லியில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் தின விழாவில் மத்திய சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு

நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் முன்னாள் ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மோதிலால் ஓரா மற்றும் அசோசியேடட் ஜெர்னல்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துள்ளது நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை வெளியிடும் அசோசியேடட் ஜெர்னல் நிறுவனத்திற்கு டெல்லியின் பஞ்ச்குலா பகுதியில் உள்ள தொழிலக மனைப்பிரிவு ஒன்று சட்ட விரோத முறையில் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த வழக்கு பஞ்ச்குலா சீனியர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது

ராஜஸ்தான் மாநிலம் ஃபலோதி தொகுதியில் இன்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் விவசாயிகள் பெண்கள் உட்பட அனைத்துப் பிரிவு மக்களின் நலனுக்காகவே மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகக் கூறினார் அவர் இன்று பலோத்ரா பர்மர் உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று பில்வாரா வில் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தற்போது விவசாயிகளும் இளைஞர்களும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாகக் குற்றம் சாட்டினார் ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர்கள் திருமதி சுஷ்மா சுவராஜ் திருமதி ஸ்மிருதி இரானி கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் திரு நவ்ஜோத் சித்து திரு ராஜ் பப்பர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தெலுங்கானாவில் தியரஸ் காங்கிரஸ் பிஜேபி மற்றும் தெலுங்குதேசம் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுவையில் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கான முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு கேரள சமாஜம் ஐந்தரை லட்சம் ருபாய் நன்கொடை வழங்கியுள்ளது

இதற்கிடையே புதுவை பிஜேபி இந்து முன்னணி மற்றும் விஷ்வஹிந்து பரிஷித் அமைப்பினரும் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் சேவா பாரதி அமைப்பிற்கு நாலரை லட்சம் ருபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளனர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் பொறுப்பு இயக்குநராக டாக்டர் ஆர்பி சுவாமிநாதன் நேற்று பதவியேற்றார் இதுவரை ஜிப்மர் கல்விப் பிரிவுத் தலைவராக இருந்த அவர் ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவப் பிரிவின் துறைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்

புதுவை பல்கலைக்கழக உயிர் வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் ருக்குமணி இந்திய உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகத்தின் சிறந்த பெண் விஞ்ஞானி விருதை வென்றுள்ளார் இந்த அமைப்பின் சார்பில் ஐதராபாத்தில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் அவருக்கு இவ்விருது வழங்கப்பட்டது டாக்டர் ஆர் ருக்குமணி புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய மூலக்கூறு ஒன்றை இயற்கை ஆதாரங்களில் இருந்து கண்டுபிடித்து காப்புரிமைக்கு விண்ணப்பித்து இருப்பதும் பல்வேறு நோய்களுக்கு ஏற்கனவே உள்ள மருந்துகளை மாற்றுத் தேவைகளுக்கு பயன்படுத்துவது பற்றிய ஆராய்ச்சிகளில் அவர் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது

புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள இப்போட்டிகளை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தொடக்கி வைக்கிறார்

அவரது கணவர் மோசமாக காயமடைந்து அரசுப் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் வந்தவாசியைச் சேர்ந்த இவர்கள் கடலூரில் உள்ள மகளைச் சென்று பார்த்துவிட்டு மீண்டும் புதுச்சேரி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவாசிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது